தமிழகத்தில் தேர்தல் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட தபால் ஓட்டு பற்றிய விவரங்களை தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகார் மாநிலம் பாலிகஞ் பகுதியில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் தமது அரசு மேற்கொண்ட வலுவான உத்திகள் போன்ற அணுகுமுறை மூலமாகவே தீவிரவாத த்தை ஒழிக்க முடியும் என்றும் சாதாரண மக்கள் பலர் தீவிரவாதத்திற்கு பலியானதால் தீவிரவாதம் முக்கியமான தேர்தல் பிரச்சனை தான் என்றும் கூறினார் தொடர்ந்து ஜார்கண்ட் மாநிலம் தேவ்கர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நடப்பு தேர்தலில் காங்கிரஸ் நிச்சயமாக தோல்வி அடையும் என்றும் தோல்விக்கான பழியை கட்சிக்குள்ளேயே வேறு சிலர் மீது சுமத்த காங்கிரஸ் தயாராகிவிட்டதாகவும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜார்கண்ட் மாநிலம் ஹஸ்னாபாத்தை தொடர்ந்து மேற்கு வங்கம் மாநிலம் டைமன்ட் ஹார்பர் பகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று பஞ்சாப் மாநிலம் ஃபரித்கோட்டில் தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் நாட்டை ஆள்வது மக்களே தவிர திரு நரேந்திர மோடி நினைப்பது போல் தனிநபர் அல்ல என்றார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத் தவறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்து மக்கள் கேளியாகவே பேசிவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ராகுல்காந்தி இன்று பஞ்சாப் மாநிலம் லூதியானாவிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜியின் புகைப்படத்தை திரைப்பட நடிகை ஒருவரின் புகைப்படம் போல மாஃர்பிங் செய்து சமுக வலைதளங்களில் வெளியிட்டதற்காக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த பிரியங்கா சர்மா கைது செய்யப்பட்டது முதல் நோக்கு அடிப்படையில் காரணமற்றது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பிரியங்கா சர்மாவை விடுவிக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்ட பின்னரும் அவர் விடுவிக்கப் படவில்லை என பிரியங்கா தரப்பு வழக்கறிஞர் இன்று நீதிபதிகள் திருமதி இந்திரா பேனர்ஜி திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய விடுமுறைக்கால பெஞ்ச் முன்னிலையில் முறையிட்ட போது அதிகாரிகள் உடனடியாக பிரியங்காவை ஜாமினில் விடுவிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரும் என எச்சரித்தனர் இதைத் தொடர்ந்து பிரியங்கா சர்மா இன்று கொல்கத்தா சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார்

மத உணர்வை புண்படுத்தும் விதத்தில் பேசியதாக அறவக்குறிச்சி காவல்நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமின் கோரி மய்யத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் சென்னை மக்கள் நீதி உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மனுதாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என இன்று கமல்ஹாசன் தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது மனுக்களை இத்தகைய விடுமுறைக்கால அமர்வில் விசாரிக்க இயலாது என்றும் மனுதாரர் முன்ஜாமின் மனு தாக்கல் செய்தால் பரிசீலிக்கப்படும் என்றும் நீதிபதி திரு புகழேந்தி கூறினார் இதை தொடர்ந்து கமல்ஹாசன் தரப்பில் முன்ஜாமின் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நாளை விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை புறக்கணிக்கும் போக்கு மாறவேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரியுள்ளார்

இவ்வாண்டு பருவமழை இயல்பான அளவில் அமையும் என்றும் வானிலை ஆய்வுத் துறை தெரிவித்துள்ளது

பருவமழை பரவலாகவும் பெய்யும் என்பதால் வரவிருக்கும் காரிஃப் பருவத்தில் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

தென்மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடியுடன் கூடிய இதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசைக் காற்றின் சாதகமான சூழல் காரணமாக வெப்பநிலை குறையக் கூடும் என்பதால் அனல் காற்று வீச வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

புதுச்சேரி பல்கலைக் கழக நிர்வாகவியல் துறையால் வழங்கப்படும் எம்பிஏ படிப்பிலும் எம்பிஏ வர்த்தகப் பகுப்பாய்வு படிப்பிலும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் சில மாணவர் சேர்க்கை இடங்கள் காலியாக உள்ளன

உயர்கல்வியில் புதிய கொள்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் என்பது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மனிதவள மேம்பாட்டு மையம் இன்று கல்லூரி முதல்வர்களுக்கான ஒரு நாள் பயிலரங்கு ஒன்றை நடத்தியது பல்கலைக்கழக மானியக் குழுவின் துணைத்தலைவர் பேராசிரியர் தேவராஜ் இப்பயிலரங்கை தொடக்கி வைத்தார் புதுவை பல்கலைக் கழக கலாச்சார உறவுகள் துறை இயக்குநர் பேராசிரியர் ராஜீவ் ஜெயினுடன் கலந்துரையாடல் அமர்வு ஒன்றும் இப்பயிலரங்கில் இடம் பெற்றது

குப்புசாமி இன்று வெளியிட்டுள்ள செய்திகுறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

ஏஐடியுசி நிர்வாகி திரு சேது செல்வம் இப் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார்

ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமிற்கான தேதிகளில் மாற்றம் இல்லை

திண்டிவனம் போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ராமநாதபுரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது

இது குறித்து மத்திய பெட்ரோலியத்துறைச் செயலர் சுற்றுச்சூழல் துறைச் செயலர் உள்ளிட்டோர் பதில் அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்தனர்

தமிழகத்தில் தேர்தல் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட தபால் ஒட்டு பற்றிய விவரங்களை தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது